பிரதமரின் பயிர்காப்பீட்டுத் திட்டம் ஐந்துஆண்டுகளை பூர்த்திசெய்து இன்றுஆறாவதுஆண்டில் அடியெடுத்துவைத்துள்ளது இயற்கைபேரிடர் காரணமாகவிவசாயிகள் பாதிக்கப்படுவது இந்ததிட்டத்தின்மூலம் தடுக்கப்பட்டுள்ளதாகபிரதமர் திருநரேந்திரமோடிகூறியுள்ளார் இந்ததிட்டத்தின் பயனாளிகள் அனைவருக்கும் பிரதமர் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டுள்ளார்

வரும் சனிக்கிழமை இந்ததிட்டம் தொடங்கவுள்ளநிலையில் அதற்கானமுன்னேற்பாடுகள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாகவிவாதிக்கப்பட்டது இதற்கிடையே மத்தியஅரசுஅனுமதிஅளித்துள்ள இரண்டுதடுப்பு மிகவும் மருந்துகளும் பாதுகாப்பானவைஎனநித்திஆயோக் அமைப்பின் உறுப்பினர் டாக்டர் விகேபால் கூறியுள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் உரியபரிசோதனைகளுக்குபின்னரே இந்ததடுப்பு மருந்தின் பயன்பாட்டிற்குஅனுமதிஅளிக்கப்பட்டதாகதெரிவித்தார் இந்ததடுப்பு மருந்தினால் பக்கவிளைவுகள் ஏற்படாதுஎன்றும் அவர் தெளிவுபடுத்தினார் சுகாதாரப் பணியாளர்களும் முன்களப் பணியாளர்களும் தடுப்பூசியைசெலுத்திக்கொள்ளவேண்டும் என்றும் டாக்டர் பால் கேட்டுக்கொண்டார்

நடப்பாண்டிற்கானதிருவள்ளுவர் இதன்படி விருதுமுன்னாள் அமைச்சர் முனைவர் வைகைசெல்வனுக்குஅறிவிக்கப்பட்டுள்ளது அவர் எழுதியதிருக்குறள் நவீனஉரைஎன்னும் நூலுக்காக இந்தவிருதுஅறிவிக்கப்பட்டுள்ளது கடந்தஆண்டிற்கானதந்தைபெரியார் விருதுமிழ்மகன் உசேனுக்கும் அம்பேத்கர் விருதுவரகூர் அருணாச்சலத்திற்கும் அண்ணாவிருதுமறைந்தகடம்பூர் ஜெனார்தனனுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளன

ஹண்டேவிற்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது சார்பில் தமிழகஅரசின் திருவள்ளவர் திருநாளில் இந்தவிருதுகளைமுதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமிவழங்கவுள்ளதாகமாநிலஅரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது திருவள்ளவர் விருதுதமக்குஅறிவிக்கப்பட்டிருப்பதமிகுந்தமகிழ்ச்சிஅளிப்பதாகஉள்ளதுஎனதிருவைகைசெல்வன் எமதுசெய்தியாளரிடம் தெரிவித்தார்

திரைத்துறையின் வளர்ச்சிக்குதேவையானஅனைத்துஉதவிகளையும் தமிழகஅரசுவழங்கிவருவதாகசெய்திவிளம்பரத்துறைஅமைச்சர் திருகடம்பூர் ராஜு கூறியுள்ளார்

தமிழ் திரைத்துறைசர்வதேசதரத்திற்கு இணையானவளர்ச்சியைபெற்றிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார் எந்தவொருவானொலிநிலையமும் மூடப்படாதுஎன்றுபிரசார் பாரதிதிட்டவட்டமாகதெரிவித்துள்ளது நாட்டின் சிலபகுதிகளில் வானொலிநிலையங்கள் மூடப்படுவதாகவெளியானசெய்திகள் தவறானதுஎன்றும் பிரசார் பாரதிகூறியுள்ளது அனைத்துவானொலிநிலையங்களும் உள்ளளர் கலாச்சார்த்திற்குமுக்கியத்துவம் அளிக்கும் நிகழ்ச்சிகளைதொடர்ந்துவழங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

போகிபண்டிகையின்போதுகாற்றுமாசுபடுதல் வெகுவாககுறைந்துள்ளதாகதமிழ்நாடுமாசுகட்டுப்பாட்டுவாரியம் கூறியுள்ளது பொதமக்களிடம் ஏற்படுத்தியவிழிப்புணர்வு நடவடிக்கைகளே இதற்குகாரணம் என்றுஅதன் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

காரணமாக திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தேனிமாவட்டங்களின் இதன் ஒருசிலபகுதிகளில் கன்மழைக்குவாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கேரளா லட்சத்தீவு மற்றும் தென்கிழக்குஅரபிக்கடல் பகுதிகளில் பலத்தகாற்றுவீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இன்றும் நாளையும் அப்பகுதிகளுக்குசெல்லவேண்டாம் என்றுகேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் இதற்கிடையே மேற்குதொடர்ச்சிமலைப்பகுதியில் பெய்தவரும் மழைகாரணமாக தாமிரபரணிஆற்றில் வெள்ளப்பெருக்குஏற்பட்டுள்ளதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

கடலூர் மாவட்டம் துறைமுககாவல்நிலையத்தில் சமத்துவபொங்கல் விழா இன்றுகொண்டாடப்பட்டது குள்ச்சல் மீன்பிடிதுறைமுகத்தில் ஏற்படுத்தப்படவுள்ளஅடிப்படைவசதிகள் குறித்துஆட்சியர் திருஅரவிந்த் இன்றுநேரில் ஆய்வு செய்தார்

ஐ எஸ் எல் கால்பந்துபோட்டியில் சென்னைஅணி இன்றுடிசாஅணியைஎதிர்கொள்கிறது